வகுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது கொப்பரை தேங்காய்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளது

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரஞ்சிக் கிரிக்கெட் கோப்பையை சௌராஷ்டிரா அணி வென்றுள்ளது

இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அனைத்து குடிமக்களும் உடல் நலமுடன் இருப்பதற்கு உறப்பு நாடுகளின் தலைவர்களுக்கிடையே காணொலி காட்சி மூலமாக விவாதம் நடத்தப்படவேண்டும் என்றும் தெற்காசியப் பகுதியில் வாழும் கணிசமான அளவு மக்களுக்கு உடல் நலப்பாதுகாப்பு அளிக்கவேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி கொரோனாவை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த நடவடிக்கை அவசியம் என்று வலியுறுத்தியதை சார்க் நாடுகளின் தலைவர்கள்வரவேற்றுள்ளனர் இந்த முயற்சிக்கு தங்களது முழு ஆதாரவையும் ஒத்துழழப்பயும் அளிப்பதாக உறுதி அளித்துள்ளனர் பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே நேபாள பிரதமர் சர்மாஒளி மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலே ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பை வரவேற்று டுவிட்டர் பதிவை வெளியிட்டுள்ளனர்

செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர்கள் கொரோனா வைரஸ் தங்கியுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளுக்கான வழிக்காட்டு நெறிமுறைகளை மத்திய சுனதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்தின் போது அல்லது வேறு காரணங்களினாலோ ஒருவருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்ட உடனே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ வசதிகளுடன் கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் அவரை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர் காற்றோட்டத்துடன் கூடிய அறையில் தனி கழிவறை வசதியுடன் தங்க வைக்கப்பட வேண்டும் சமூக சமய விழாக்கள் மற்றும் திருமண வைபவங்களில் பாதிக்கப்பட்டவர் செல்வதற்கு அனுமதியில்லை சோப்பு மற்றும் ஆல்கஹால் கலந்த கிருமி நாசினியை பயன்படுத்தி கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்து கொள்ள அவர் அறிவுறுத்தப்பட வேண்டும் அறுவை சிகிச்சைக்கான முக கவசத்தை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் அணிய வேண்டும்

இருமல் காய்ச்சல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளவர்கள் உடனடியாக அருகிலுள்ள சுகாதார மையத்தை நாட வேண்டும் அல்லது பின்வரும் தொலைபேசி எண்ணில் தங்கள் உடல் நலம் பாதிப்பு குறித்து தெரிவிக்க வேண்டும்

பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

கொப்பரை தேங்காய்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளது

மத்தி அமைச்சரவை இன்று இதற்கான ஒப்புதலையும் வழங்கியதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார்

ரயில்வே துறைக்கான மானியக்கோரிக்கை இன்று மக்களவையில் குரல் வாக்கு மூலம் நிறைவேறியது

ரயில்வே கட்டமைப்பில் அடிப்படையில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி காட்டிய வழிகளில் பல்வேறு பணிகளை தாம் மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்

போதிய மின் உற்பத்தி சூரிய சக்தி மூலம் கிளடக்கும்போது ரயில்வேயில் முற்றிலும் புகையில்லா போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்று திரு பியுஷ்கோயல் தெரிவித்தார் துய்மை இந்தியா இயக்கம் தமது துறையில் சிறப்பாக செயல்படுத்தப் பட்டு வருவதாகவும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் வை பை இண்டர்நெட் வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் ரயில் நிலையங்களின் அனைத்து பகுதிகளிலும் பிரகாசமான விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மாற்றுதிறனாளிகளுக்கான வசதிகள் லிப்ட் மற்றும் தானியங்கி படிக்கட்டு வசதிகள் ஆகியவையும் செய்து தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ரயில்கள் குறித்த நேரத்தில் செல்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கென மின்னணு கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேஜஸ் உள்ளிட்ட ரயில்கள் கால தாமதமாக சென்றால் பயண கட்டணத்தை திருப்பி செலுத்தவேண்டும் என உத்தரவிடப் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு பியுஷ்கோயல் தெரிவித்தார் ராஜ்கோட்டில் நடைபெற்ற ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப்போட்டியில் முதல் இன்னிங்ஸ் முன்னிலை அடிப்படையில் பெங்கால் அணியை வெற்றிபெற்று சௌராஷ்டிரா அணி கோப்பையை கைப்பற்றியது

ஜெய்ஷா தெரிவித்துள்ளாா்